திகழும் என்று பிரதமர் திரு

ஆண்டு இறுதிக்குள் முடிக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு

அறிவிக்கப்பம் என்று மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு

விடப்பட்டிருப்பதால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து வருகிறது

புதிய கல்விக் கொள்கை தொடர்பான விளக்கவுரை மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர் இக்கொள்கை முழுமையாக செயல்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்தார் புதிய கல்விக் கொள்கை தொடர்பாக பல்வேறு தகவல்களை அனைவரிடமும் கொண்டு சேர்க்க இம்மாநாடு பெரிய அளவில் உதவும் என்றும் குறிப்பிட்டார் ஒட்டுமொத்தமாக அனைத்தையும் உள்ளடக்கிய கல்வியே தற்போதைய தேவை என்று சுட்டிக்காட்டிய பிரதமர் சர்வதேச அளவிலான கல்வியின் தரத்தை ஈடு செய்யும் வகையில் நம்நாட்டின் கல்விமுறை இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார் எனவே இளைஞர்களும் மாணாக்கரும் தத்தம் வேர்களை மறக்காமல் உலகளாவிய கல்வித் தரத்திற்கு தங்களை முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார் பிராந்திய மொழிகளில் பயிற்றுவிப்பது இளையோருக்கு பெரிதும் பயனளிக்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் கட்டுக்கடங்காத தகவல்களோடும் தலைப்புகளோடும் மாணவர்கள் மீது திணிக்கப்படும் கல்விச்சுமை குறைக்கப்பட வேண்டும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் முன்னாள் குடியரசு தலைவர் டாக்டர் ஏ

ஜே அப்துல் கலாமின் கூற்றை சுட்டிக்காட்டிய பிரதமர் கல்வியின் நோக்கம் சிறந்த மனிதர்களை உருவாக்குவதே என்றார் சிறந்த இந்தியாவை படைக்க கல்வியில் விரைவான சீர்த்திருத்தங்களின் அவசியத்தை வலியுறுத்திய பிரதமர் மாணாக்கர் அர்ப்பணிப்புடனும் கற்றுக் கொள்ளும் ஆர்வத்துடனும் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார்

புதிய கல்விக்கொள்கை தொடர்பான கேள்விகளையும் சந்தேகங்களையும் தாம் வரவேற்பதாகவும் அவர் எடுத்துரைத்தார் இக்கல்விக் கொள்கையால் தாம் விரும்பும் பாடங்களைத் தேர்ந்தெடுக்கும் சுதந்திரம் தற்போது மாணவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் உயர்க்கல்வியில் குறிப்பிட்ட நிர்ணயிக்கப்பட்ட பாடங்களை பயில்வதிலிருந்து மாணாக்கருக்கு விலக்களிக்கப் படுவதாகவும் அவர் சுட்டிக் காட்டினார்

பல்வேறு கல்வி நிபுணர்கள் நீண்ட காலம் ஆலோசித்து ஆராய்ந்து தேசிய புதியக் கல்விக் கொள்கையை உருவாக்கி இருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார்

வளர்ச்சியுடன் கூடிய வலிமை மிக்க நாடாக இந்தியாக உருவெடுக்க புதிய கல்விக் கொள்கை வழிகோலும் எனவும் பிரதமர் குறிப்பிட்டார் முதலமைச்சர் தமிழகத்தில் தாமிரபரணி நம்பியாறு கருமேனியாறு நதிநீர் இணைப்புத் திட்டம் அடுத்த ஆண்டு டிசம்பர் மாதத்திற்குள் முடிக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு

இம்மாவட்டங்களில் காய்ச்சல் கண்டறியும் முகாம்கள் மூலம் தொற்று கண்டறியப்பட்டு சிறப்பான சிகிச்சை அளிக்கப்படுவதாகவும் தெரிவித்தார் மாநிலத்தில் குளங்கள் ஏரிகள் ஆகியவற்றை சீரமைக்கும் திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்படுவதாக எடுத்துரைத்த முதலமைச்சர்

நீர் மேலாண்மைத் திட்டத்தின்கீழ் ஆயிரம் கோடி ருபாய் மதிப்பீட்டில் புதிய தடுப்பணைகள் கட்டப்பட்டு வருவதாகக் கூறிய முதலமைச்சர்

வெங்கைய்யா நாயுடு கோவிட் தொற்று காரணமாக உலகளவிலான பட்டினி ஊட்டச்சத்தின்மை போன்றவற்றைத் களைய அனைவரும் ஒருங்கிணைந்து செயலாற்றுவது அவசியம் என்று குடியரசு துணைத்தலைவர் திரு

சென்னையில் டாக்டர் எம்

சுவாமிநாதன் ஆராய்ச்சி மையத்தில் நடைபெற்ற உணவு ஊட்டச்சத்து வாழ்வாதாரம் தொடர்பான கருத்தரங்கில் உரையாற்றிய அவர் ஊட்டச்சத்து சவால்கள் மழலையர் இறப்பு விகிதம் போன்ற பிரச்சனைகளை களைவதில் அண்மைக் காலமாக இந்தியா சிறப்பாக செயலாற்றுவதாக சுட்டிக்காட்டினார்

வீரமணி மத்திய மாநில அரசுகள் தெரிவிக்கும் வழிமுறைகளை பின்பற்றினால் கோவிடை தடுக்க முடியும் என்று மாநில வணிகவரி பத்திர பதிவுத்துறை அமைச்சர் திரு

திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை இடையம்பட்டி அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் முதியோருக்கு ஊட்டச்சத்து மாவு வழங்கும் திட்டத்தை துவக்கி வைத்து அவர் பேசினார்

சிவன் அருள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்

இதன்படி நோய்த்தொற்றிலிருந்து மீண்டோரின் எண்ணிக்கை இன்ற பதின்மூன்றரை லட்சத்தை தாண்டியுள்ளது

இந்நாளையொட்டி பிரதமர் விடுத்துள்ள செய்தியில் கைத்தறி மற்றும் கைவினைத் துறையில் உத்வேகத்துடன் பணியாற்றும் அனைவரையும் தாம் வணங்குவதாகக் குறிப்பிட்டார் நம் நாட்டில் தொன்றுதொட்டு கலைகளையும் கலாச்சாரங்களையும் பேணி பாதுகாத்து பராமரிப்பதில் கைத்தறி துறையினர் அளப்பறிய சேவையாற்றி இருப்பதாக பிரதமர் பாராட்டியுள்ளார் அனைவரும் கைத்தறி பொருட்களை பயன்படுத்தி ஆத்ம நிர்பார் பாரத் திட்டத்திற்கான முயற்சிகளை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் பிரதமர் அறிவுறுத்தினார் முதலமைச்சர் விடுத்துள்ள செய்தியில் நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த தூய பட்டு பருத்தி கைத்தறி ரகங்களை வாங்கி அத்தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு உதவிட வேண்டுமென கேட்டுக்கொண்டுள்ளார்

இப்பகுதியில் உள்ள கைத்தறி நெசவாளர்கள் எமது செய்தியாளர் கண்ணனிடம் பேசுகையில்

குறுவை சாகுபடி அறுவடையை நெருங்கி உள்ள நிலையில் விவசாயிகள் சம்பா சாகுபடிக்கு தயாராகி வரும் இத்தருவாயில் அணையின் நீர்மட்டம் அதிகரித்து வருவது டெல்டா விவசாயிகளிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளதாக எமது சேலம் செய்தியாளர் தெரிவிக்கிறார்

பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் அரபிக்கடல் மகராஷ்டிரா குஜராத் லட்சத்தீவு கேரள கர்நாடக கடலோரப் பகுதிகளில் இன்று மீன் பிடிக்கச் செல்வதை மீனவர்கள் தவிர்க்குமாறு வானிலைமையம் அறிவுறுத்தி உள்ளது